பூர்த்தி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் புதிய தொழில்களை தொடங்குவதற்கான மாநிலங்களுக்கான தரவரிசைப் பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது

அனுப்புவதில் எந்தவித தடையும் ஏற்படுத்தக்கூடாது என மாநில் அரசுகளை மத்திய ககாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது

வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது

நவோமி ஒசாகா பெவாரஸின் விக்டோரியா அசரென்கா வை எதிர்த்து விளையாடுகிறார் இனி விரிவான செய்திகள் புதிய இந்தியாவுக்கான தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் விருப்பங்களையும் புதிய கல்விக் கொள்கை பூர்த்தி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

புதிய கல்விக் கொள்கை புதிய இந்தியாவை உருவாக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் குழந்தைகளின் கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நான்கு கவற்றக்கள் குழந்தைகள் கல்வி கற்றுக் கொள்ளும் நிலை மாற வேண்டுமென்றும் பிரதமர் குறிப்பிட்டார் புதிய விஷயங்களை கற்றுக் கொள்ள கல்விக் கொள்கை வாய்ப்புக்களை உருவாகும் என்றும் எதிர்காலத்தில் மாணவா்களை சிறந்த மனிதா்களாக உருவாக்கும் என்றும் அவா் தெரிவித்தாா் எளிமையான புதுமையான கல்வி கற்கும் முறையை நாம் உருவாக்க வேண்டுமென்றும் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் கல்வி கற்க வாய்ப்பு அளிக்க வேண்டுமென்றும் அதன்மூலம் அவர்கள் சிறந்த மாணவர்ளாக உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தேர்வுகளும் மதிப்பெண்களும்தான் ஒரு மாணவளின் அறிவை அளவீடு செப்வதற்கான அளவுகோல் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் கல்வித்துறையில் ஒட்டுமொத்த வளா்ச்சியை கண்காணிப்பதற்காக தேசிய மதிப்பீட்டு மையம் ஏற்படுத்தப்படும் என்று பிரதமர் அறிவித்தார்

குழந்தைகள் அறிவயில் மற்றும் கணிதப் பாடங்களில் சிறந்து விளங்குவதற்கு இந்த புதிய கலவிக் கொள்கை உதவிடும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் புதிய கல்விக் கொள்கையை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுத்த முன்வர வேண்டுமென்றும் பிரதம் கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் புதிய கல்விக் கொள்கை மாணவர்ளின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாணவர்கள் அறிவார்ந்தவர்களாக உருவாக வாய்ப்பு வழங்கப் பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் பள்ளிக் கல்வி மற்றும் உயர் கல்வித்துறையில் புதிய மாற்றங்களை இந்த கல்விக் கொள்கை ஏற்படுத்தும் என்றும் அமைச்சர் கூறினார் அனைத்து குழந்தைகளுக்கும் தரமாள கல்வி கிடைப்பதை புதிய கல்விக் கொள்கை நிச்சயம் உறுதி செய்யும் என்றும் திரு ரமேஷ் பொக்ரியல் நிஷாங் தெரிவித்தார்

இதற்கான பட்டியலை இன்று புத்தில்லியில் மத்திய வர்த்தக மற்றம் தொழில்துறை அமைச்ச் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டார் இந்த பட்டியலில் ஆந்திர பிரதேசம் முதலிடத்தை பிடித்துள்ளது சந்திஷ்கா் மாநிலம் இரண்டாவது இடத்திலும் இமாச்சல பிரதேசும் மூன்றாவது இடத்திலும் மிசோராம் நான்காவது இடத்தில் உள்ளன இந்த பட்டியலில் தமிழ்நாடு ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது அஸ்ஸாம் தில்லி மத்திய பிரதேஷ் சிக்கிம் மற்றும் உத்திரபிரதேச மாநிலங்களில் புதிய தொழில் தொடங்குவதற்கான சூழல் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுமையாள தொழில்களை தொடங்கும் மாநிலங்களாக கள்நாடகாவும் கேரளாவும் அறிவிக்கப்பட்டுள்ளன

இது தொடர்பாக அவர் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே அனுப்பியுள்ள கடிதத்தில் உறுப்பினர்கள் அனைவரும் நோய் தொற்றை கண்டறியும் ஆர் டி பி சி ஆர் பரிசோதனை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டுமென்று கூறியுள்ளார்

இந்தியா சீன எல்லைப்பகுதியில் படைகளை விரைவாக விலக்கிக் கொள்ளவும் பதற்றத்தை தணிக்கவும் இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன

அப்போது இரு நாடுகளின் எல்லையில் நிலவும் பதற்றத்தை தணிப்பது குறித்து இருவரும் விவாதித்தனா் இந்த பேச்சக்களின்போது ஐந்து அம்சங்கள் கொண்ட வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது அமைதியை நிலைநாட்டுவதற்கு இரு நாடுகளும் முன்னுரிமை அளிக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது

இது தொடர்பாக மாநில சுகாதாரத்துறை செயலாளர்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை எழுதியுள்ள கடிதத்தில் உற்பத்தியாளா்கள் மற்றும் விநியோகஸ்தா்கள் அந்தந்த மாநிலங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு மட்டுமே ஆக்ஸிஜன்களை சிலிண்டர்களை தர வேண்டுமென்ற கட்டப்பாடும் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டுமென்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாநில அரசுகள் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் அதிக அளவில் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை கையிருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

இந்த உரையை இளைஞர்கள் அனைவரும் அவசியம் படிக்க வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஜெய் ஜெகத் என்ற முழக்கத்தை முழங்கிய ஆச்சார்யா விநோபா பாவே உலகில் உள்ள அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டுமென்று வலியுறுத்தியவர் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

இதனையொட்டி பள்ளிக் கல்லூரி மாணாவர்களுக்கு காணொலி காட்சி வாயிலாக கவிதைப் போட்டிகள் நடத்தப்பட்டன இந்நாளைபொட்டி துணை முதலமைச்ச் திரு ஓ பள்னீர்செல்வம் விடுத்துள்ள செய்தியில் கனல் பறக்கும் கவிதைகள் மூலம் மக்களிடையே விடுதலை உணா்வை ஊட்டிய பாரதியாரின் நினைவு நாளில் அவரது நாட்டுப்பற்றையும் புகழையும் நினைவு கூறவோம் என்று கூறியுள்ளார் புதுச்சேரியில் உள்ள பாரதியாரின் உருவச்சிலைக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம் பென்சில்வேளியாவில் உள்ள தேசிய நினைவகத்தில் மரியாதை செலுத்தினார் அமெிக்க அதிபா தேர்தலில் போட்டியிடம் திரு ஜோ பிடனும் தேசிய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினாா் இந்நாளை பிரதமர் திரு நரேந்திரமோடியும் தமது டுவிட்டர் செய்தியில் நினைவுகூர்ந்துள்ளார் அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் அரையிறதி அபட்டத்தில் அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் அதிர்ச்சித் தோல்வியடைந்தார்

நாளை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் நவோமி ஒசாகா விக்டோரியா அசரென்கா வை எதிர்த்து விளையாடுகிறார்

குஜராத் மாநிலத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை கற்றுலா தலங்களாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது அதற்கான சுற்றுலாக் கொள்கையையும் அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது

இதன்படி அங்குள்ள அரண்மனைகள் கோட்டைகள் உணவு விடுதிகள் அருங்காட்சியகங்கள் உள்ளிட்ட புராதான கட்டிடங்களில் எந்தவித மாற்றங்களையும் ஏற்படுத்தாமல் பாதுகாக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது